அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன

இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மின்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது

தங்களது ராஜினாமா முடிவை பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தவேண்டும் என்று அவர்கள் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கவுள்ளது முன்னதாக உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தின்மீது எந்த முடிவையும் இன்றுவரை எடுக்கவேண்டாம் என்று பேரவைத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதற்கிடையே முதலமைச்சர் திரு குமாரசாமி வரும் வியாழக்கிழனம அன்று சுட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருவார் என்று பேரவைத்தலைவர் திரு ரமேஷ்குமார் அறிவித்துள்ளார்

பின்னர் இவர்கள் பூந்தமல்லி தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிபதி செந்தூர் பாண்டியன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கான சதி செயல்களில் ஈடுபட்டதாகவும் அதற்கு தேவையான நிதி திரட்டியதாகவும் தேசிய புலனாய்வு முகமை குற்றம் சாட்டியுள்ளது பீகார் மற்றும் உத்தரபிரதேச மாநிலங்களில் பரவிவரும் மூளைக் காய்ச்சலை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்க தேவையான மருத்துவ வசதிகளை அளிக்கவேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு க்காதார அமைச்சகம் மாநில தலைமைச் செயலாளர்கள் ககாதாரத்துறை செயலாளர்கள் ஆகியோருக்கு நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டோர் மீதான வழக்கு விசாரணையை விரைந்து முடிப்பதற்கு ஏதுவாக நாடு முழுவதும் புள்ளிவிவர சேகிப்பை உச்சநீதிமன்றம் தொடங்கியுள்ளது

பீகாரில் காவல்துறை விசாரணையின்போது ஐக்கிய ஐனதாதள தலைவர் ஒருவர் உயிரிழந்தது குறிதது விளக்கம் அளிக்குமாறு அம்மாநில காவல்துறை தலைவருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அறுப்பியுள்ளது ஆட்கடத்தல் வழக்கு தொடர்பாக நாவந்தா காவல்நிலையத்தில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு அவர் கடந்த வியாழக்கிழமை உயிரிழந்ததாக ஊடகங்களில் வெளியாள செய்தியையடுத்து தேசிய மனித உயிமை ஆணையம் தாமாக முன்வந்து இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது

அமெிக்காவுடனான வாத்தக போரினால் சா்வதேச அளவில் சீனாவுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பால் வளர்ச்சி குறைந்துள்ளது இளைஞர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்திக்கொள்ள அரசுத் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற திறன் இந்தியா இயக்கத்தின் நான்காம் ஆண்டு விழாவில் பேசிய அவர் இளைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தி சிறந்த முடிவுகளை எட்டவேண்டும் என்று தெரிவித்தாா் பின்னா் பேசிய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டே இளைஞர்கள் அடுத்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் திறன்களை வளர்த்துக்கொள்ளவேண்டும் என்று கூறினார் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைக்கர் திரு ரவிசங்கள் பிரசாத் உரையாற்றியபோது ஊழலை ஒழிப்பதற்கு டிஜிட்டல் இந்தியா திட்டம் பயனளித்து வருவதாக தெரிவித்தார் திறள் பெற்றவர்களால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை கண்டறியமுடியும் என்றும் அவர் கூறினார் அசாமில் வெள்ளப் பெருக்கினால் பல இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன

முதலமைச்சர் திரு சா்பானந்த சோனோவால் நல்பாரி மற்றம் பார்பெட்டா மாவட்டங்களில் வெள்ள நிலைமையை ஆய்வு செய்தாா் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் இன்று வெள்ள நிலைமைய பார்வையிடவுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு அம்மாநிலத்திற்கு தேவையாள உதவிகளை மத்திய அரசு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளார் மீட்பு நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமருக்கு திரு சோனோவால் விளக்கியுள்ளார் மற்ற வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம் மேகாலயா அருணாச்சல பிரதேசம் ஆகியவையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன

அண்டை நாடான நேபாளத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக பாக்மதி கம்லா பாலன் லால்பாக்யா அத்வாரா மற்றும் மகாநந்தா ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக் கட்டத்தை தாண்டியுள்ளது மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டார்

அம்நாத் யாத்திரை பல்டால் கந்தர்பால் மற்றும் நுன்வான் பஹல்காம் வழித் தடங்களில் சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொடர்ந்து மூன்றாம் ஆண்டாக இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஐநா உணவு மற்றம் வேளாண் அமைப்பு சார்பாக உலகில் உணவு பாதுகாப்பு மற்றம் ஊட்டச்சத்து என்ற பெயரில் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது பருவநிலை மாற்றம் போர் உண்டச்சத்து குறைவு ஆகியவற்றால் உணவின்றி பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மின்டன் போட்டி ஜகார்தாவில் இன்று தொடங்குகிறது

ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஜப்பானின் கென்டா நிஷிமோட்டோவையும் சாய் பிரினீத் ஹாங்காங்கின் வாங் விங் கீ யையும் எதிர்கொள்கின்றனர் எச் எஸ் பிரணாய் சீன வீரர் ஷி யுகீயை எதிர்கொள்ளவுள்ளார் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர்

குழு பிரிவில் மகளிர் அணி தங்கப்பதக்கம் வெள்று உலக சாதனை படைத்தது

இதற்கு சா்வதேச துப்பாக்கிச்கடும் போட்டி ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது